தமிழகம் உள்ளிட்ட இந்து மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது

தமிழகம் கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஐந்து மாநிலங்களிலும் பதிவாகும் வாக்குகள் மே இரண்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்

கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப்போட்டிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன இனி வரிவான செய்திகள் தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதிகளை அறிவித்தார் தமிழக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது அதே நாளில் கேரளா மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது

அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் தமிழகத்தில் காலியாக உள்ள கன்னியாகுமரி மக்களவைத்தொகுதிக்கும் ஏப்ரல் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது

வேட்புமலு தாக்கல் வீடு தோறும் சென்று வாக்கு சேகரித்தல் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வேட்புமலு தாக்கலின் போது இரண்டுபேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் திரு கனில் அரோரா தெரிவித்தார் வீடுதோறும் சென்று சுவாக்கு சேகரிக்கும்போது ஐந்தபேர் மட்டுமே செல்ல வேண்டுமென்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது என மாநில தலைமைத்தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் இருப்பதாக கூறினார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலி டி டி நியூஸ் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பப்படும்

இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இந்திய பொம்மைகள் கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் இணையதளம் மூலமாக பொம்மை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள் இந்தக் கண்காட்சியில் பங்கேற்கின்றனர் பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியாவை உலகின் மையமாக மாற்றுவது குறித்த விவாதங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன

நித்தி ஆயோக்கின் முக்கிய கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

இக்கூட்டத்தில் கட்டமைப்புத் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் முத்த ஒருவரான தா பாண்டியன் இன்று சென்னையில் காலமானார்

சிறுநீரக கோளாறு காரணமாக ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலமானார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக மூன்று முறை பதவி வகித்த தா பாண்டியன் தேசிய நிர்வாகக் குழுவிலும் இடம்பெற்று பணியாற்றினார் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக அவர் இரண்டு முறை பணியாற்றியுள்ளார் தா பாண்டியன் மறைவுக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் தமது வாதங்களை திறம்பட எடுத்துவைத்த சிறப்புக்குரியவர் தா பாண்டியன் என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்தள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் மீதம் தமிழ்நாட்டின் மீதும் இந்தியாவின் பன்முகத் தன்மை மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த பாண்டியனின் மறைவு பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் இந்திய செயலாளர் திரு திரு முத்தரகன் பாமக நிறுவனா் மருத்துவர் ச ராமதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவள் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இந்த குழு வெடி விபத்திற்கான காரணம் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டது இரண்டாவது கேலோ இண்டியா தேசிய குளிாகால விளையாட்டுப் போட்டிகளை பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்ணர்க்கில் முறைப்படி விளையாட்டுப் போட்டிகள் நாளை தொடங்க உள்ள நிலையில் இன்று காலை பிரதமர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் இந்த போட்டிகள் நாளை தொடங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளன